புதுவையில் டெங்கு காய்ச்சலால் இவ்வாண்டு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சென்ற ஆண்டைவிட குறைவு என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன் இறுதி போட்டியில் விளையாட இந்திய நட்சத்திர வீரர் பஜ்ரங் புனியா தகுதி பெற்றுள்ளார்

இராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் டெங்கு காய்ச்சல் மரணத்தை ஏற்படுத்தும் காய்ச்சல் அல்ல எனவே பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என கூறிய அவர் போதிய மருந்துகளும் அனைத்து மருத்துவமனைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மக்கள் சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் எலிசா சோதனைக்கான வசதிகள் உள்ளன என்று கூறிய அவர் கர்ப்பிணி பெண்கள் ஆஸ்த்துமா நோயாளிகள் ஆகியோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் சென்னை அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் இரண்டு பெண் குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தனர் இரட்டையர்களான இந்த சிறுமிகள் கடந்த ஒருவார காலமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தனர் மாநில பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் டாக்டர்

சாதாரண சளி காய்ச்சல் ஆகியவை பன்றிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்று அவர் கூறினார் சென்னை வேலூர் போன்ற மக்கள் நெருக்கம் அதிகமுன்ள நகரங்களில் இத்தகைய காய்ச்சல் காணப்படுவதாக கூறிய அவர் இந்த காய்ச்சலுக்கு தேவையான மருந்துகள் போதிய அளவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புதுவையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சென்ற ஆண்டைவிட குறைவு என்றும் இந்த நோயைக் கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை எடுத்த நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம் என்று மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் தெரிவித்துள்ளார்

இவர்கள் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்தவர்கள் என அவர் கூறினார்

பன்றிக்காய்ச்சல் கர்ப்பிணி பெண்களை எளிதாக தாக்கும் என்பதால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராமன் கூறினார் அனைத்து ஆரம்ப க்காதார நிலையங்களிலும் நாளையில் இருந்து நிலவேம்பு காஷயம் வழங்கப்படும் என அவர் கூறினார் புதுவை அரசு பொது மருத்துவமனையில் இந்த நோய்க்கான அனைத்து மருந்துகளும் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு

நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்

அமீத்ஷா வின் தலைமையின் கீழ் பிஜேபி நாடு முழுவதிலும் கணிசமான அளவில் வனர்ச்சி பெற்றுள்ளது என்றும் அவரின் கடுமையான உழைப்பு கட்சிக்கு பெரிய சொத்து என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக் கோரும் மனுக்கள் விசாரணைக்காக எப்போது பட்டியலிடப்படும் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் நாளை முடிவு செய்ய இருக்கிறது இன்று வழக்கறிஞர்கள் இந்த சிராய்வு மனுவை அவசர வழக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரியபோது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் மற்றும் நீதிபதி திரு

கவுல் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியது சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் தெலுங்கானா வில் தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் திரு

தலைமை தேர்தல் ஆணையருடன் தேர்தல் ஆணையர்கள் திரு சுனில் அரோரா திரு அசோக் லவாசா ஆகியோர் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதகளை சந்திக்கின்றனர்

பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளையும் காவல் கண்காணிப்பாளர்களை கலந்து ஆலோசனை நடத்துகின்றனர் வருமான வரி உற்பத்தி வரி அமலாக்கம் ஆகிய துறைகளின் உயர் அதிகாரிகளையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சந்திக்க உள்ளனர் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது

குருப் பி யில் உள்ள கெசட் பதிவு பெறாத அரசு ஊழியர்கள் குருப் சி யில் உள்ள அனைத்து ஊழியர்களும் போனஸ் பெற தகுதியுடையவர்கள் புதுவையில் இன்று அறிக்கை ஒன்றில் இதை தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு நாராயணசாமி இதற்கான உத்தரவினை நீதித்துறை வெளியிடும் என்றார்

புதுச்சேரியில் பல மாதங்களாக சம்பளம் பெறாமல் உள்ள அரக சாரா அமைப்புகளின் ஊழியர்களுக்கு புதுவை பிரதேச பாரதிய தனதா கட்சி ஆதரவு தரும் என அக்கட்சியின் மாநில தலைவர் திரு

சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதைத் தெரிவித்த அவர் முதலமைச்சர் திரு

முழுவதும் தோல்வியை சந்தித்துள்ள அவர் மத்திய அரசையும் பிரதமரையும் குறை கூறுவதாக தெரிவித்தார்

துணைநிலை ஆளுநருடன் அரசியல் செய்ய பிஜேபி க்கு அவசியம் கிடையாது என கூறினார் மேலும் கேரளா பஞ்சாப் ஆந்திரா தெலுங்கானா அரசுகளுடன் பிஜேபி அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுக்கு எத்தகைய பிரச்னைகள் தெரிவிக்குமாறு அவர் கேள்வி எழுப்பினார் திபாவளி நெருங்கும் சமயத்தில் அரசுசார் அமைப்புகளின் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க முதலமைச்சர் தவறிவிட்டதாகவும் ஏழைகளுக்கு இலவசமாக அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தீபாவளி பஜார் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாநில பிஜேபி தலைவர் குறை கூறினார் புதுச்சேரியில் நிறுவன சமுக பொறுப்பு நிதியை திரட்டியதற்கான சாட்சியங்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அழிக்க முயற்சி செய்ததாக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணனும் அரசு கொறடா திரு அனந்தராமனும் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த பிரச்னை குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கைவிடுத்தனர் இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை பிரிவு இந்த பிரச்னை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கைவிடுத்துள்ளது

ராஜாங்கம் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன

நமச்சிவாயம் இன்று தெரிவித்தார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ராகுல்காந்தி யின் ஆலோசனையின் பேரில் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் கட்சி மேலிடப் பார்வையாளர் திரு சஞ்சய்தத் இந்த கூட்டங்களில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார் என திரு நமச்சிவாயம் இன்று புதுவையில் வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்ற அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொன்வார்கள் என அவர் கூறினார் புதுவை கரிக்கலாம்பாக்கம் மின்துறை அலுவலகத்தில் வரும் புதன்கிழமை காலை பத்தரை மணி முதல் மதியம் பனிரெண்டரை மணி வரை குறைத்திர்ப்பு முகாம் நடைபெறும் என மின்துறை அறிவித்துள்ளது இந்த முகாமில் மின்பட்டியல் குறைந்த மின்னழுத்தம் மின்மானிகள் குறைபாடுகள் தெருவிளக்கு மற்றும் பிற குறைகளை தெரிவிக்கலாம் அரியாங்குப்பம் கரிக்கலாம்பாக்கம் வடமங்கலம் பகுதிகளில் புதிய மின்இணைப்பிற்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் விண்ணப்பதாரர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்றும் விண்ணப்பங்களை விரைந்து பரிசிலனை செய்ய இது உதவும் எனவும் மின்துறை தெரிவித்துள்ள து ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புடாபெஸ்ட்டில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன் ஷப் பில் இறுதி போட்டியில் விளையாட இந்தியாவின் நட்சத்திர வீரர் பத்ரங் புனியா தகுதி பெற்றுள்ளார்

இதன் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைய வாய்ப்புகள் மேம்பட்டுள்ளன

நானை இந்தியா மலேஷியா வுடனும் நானை மறுநாள் தென்கொரியா வுடனும் மோத உள்ளது

அரையிறுதி போட்டிகள் வரும் சனிக்கிழமை யும் இறுதிபோட்டி ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது

புதுவையில் டெங்கு காய்ச்சலால் இவ்வாண்டு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சென்ற ஆண்டைவிட குறைவு என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

நாராயணசாமி அறிவித்துள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன் இறுதி போட்டியில் விளையாட இந்திய நட்சத்திர வீரர் பஜ்ரங் புனியா தகுதி பெற்றுள்ளார்